காஷ்மீரியர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதம் திரு நரேந்திரமோடி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவதிகளால் சிறை பிடிக்கப்பட்ட ராணுவ வீரர் விடுவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் போலிலயோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெற உள்ளது

இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினாா் தீவிரவாதச் செயல்கள் தொடரும் வரை அமைதிப் பேச்சுகள் நடத்த இயலாது என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் நமது விமானப்படை நடத்திய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் இந்தத் தாக்குதலுக்கு உரிய பலன்கள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரவிஷ் குமார் தெரிவித்தார் காஷ்மீரியா்கள் மீது தாக்குதல் நடத்துபவா்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமா் திரு நரேந்திரமோடி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளாா் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் உரையாற்றினார்

இருப்பினும் அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யாத் மேற்கொண்ட உடனடி நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் செயல்பட்டுவந்த தீவிரவாத பயிற்சி முகாமின் மீது நமது விமானப்படை தாக்குதல் நடத்தியது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தத் தாக்குதல் சும்பவம் தொடர்பாக முதலில் பாகிஸ்தான் தகவல் வெளியிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் இந்தத் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிலர் ஆதாரம் கேட்பதாகவும் அவர் குறை கூறினார் இதபோன்ற கேள்விகளை எழுப்புவது பாகிஸ்தானுக்குதான் நன்மை பயக்கும் என்றம் அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில்கொண்டு இத்தகைய செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மும்பை தாக்குதல் சும்பவம் தொடர்பாக மத்தியில் ஆட்சிப் பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலாள ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் வழக்கறிஞர்களுக்கு முறையான காப்பீட்டுத் திட்டத்தை வழங்குவதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுட்டத்துறை அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத் கூறியுள்ளார்

முழுவதிலும் உள்ள வழக்கறிஞர்களுக்கு ஒருங்கிணைந்த காப்பீட்டுத் திட்டத்திற்காள நாடு வழிமுறைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முறையான ஆயுள் மற்றம் மருத்துவக்காப்பீட்டுத் திட்டம் செயல்பாட்டில் இல்லை என்ற கூறி வழக்கறிஞர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை சா்வதேச நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளாா் அரசு முறைப் பயணமாக கோஸ்டாரிகா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை புல்வாமா தாக்குதல் சம்பவம் உலகிற்கு உணர்த்தியிருப்பதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கோஸ்டாரிகா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிபருடன் தாம் விவாதித்தாகவும் குடியரசுத் துனைத்தலைவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முன்னதாக திரு வெங்கப்யா நாயுடுவிற்கு அந்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் அமைதிக்கான டாக்டர் பட்டம் வழங்கிக் கவுரவித்தது இந்தியா ஜப்பாள் இடையேயான விண்வெளி ஆராய்ச்சித் தொடர்பான பேச்சுகள் நேற்றுத் தொடங்கின விண்வெளிக் கொள்கை தொடர்பாக பரஸ்பர தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கான வழிமுறைகள் இந்த பேச்சுகளில் இடம் பெற்றன

அஸாம் நகர்ப்புற கட்டமைப்பு முதலீட்டுத் திட்டத்தின்கீழ் இந்த கடனுதவி வழங்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டெல்லி மும்பை இடையே விரைவுச்சாலை அமைப்பதற்கான பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின்கட்சாி நேற்று தொடங்கி வைத்தாா் புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சா்கள் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் திரு அருண்ஜேட்லி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக ஜெய்பூர் சுற்றுசாலையும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்ட ரானுவ வீரர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவா் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவரது இல்லத்திற்கு சென்றிருப்பதாகவும் அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்றிரவு தீவிரவாதிகளால் பிடித்து செல்லப்பட்ட அவர் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நாளை நடைபெற உள்ளன

தொலைதுரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிப்பவர்களுக்காக ஆயிரம் நடமாடும் குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு விடுபடாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது மக்கள் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார் நவீன நகரத்திட்டத்தின்கீழ் கோவை மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கான பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வேலுமணி தெரிவித்தார் பிஜேபியின் உயரதிகார குழுக்கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திரமோடி அக்கட்சித் தலைவர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு

ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை கமுகமாக நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக முத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் இது குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என்றார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது அஇஅதிமுகவை விமர்சனம் செய்திருப்பதை தேமுதிக பொருளாளா திருமதி பிரேமலதா தவிர்த்திருக்கலாம் என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா செல்வம் ஆகியோர் தலைமைச் செயலகத்தை கட்சிப் பணிகளுக்கு பயன்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது இத்தொடர்பாக அங்ட்சியின் அமைப்பு செயலாளர் திரு

பாரதி மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்துக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அஇஅதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு கேசி பழனிசாமியை அக்கட்சியில் இணைக்கும் செயல் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று இருப்பதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்த சு செய்தி தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் வெளி வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சவி செலுத்தும் வகையில் இந்திய கிரிக்கெட் அணியினர் நேற்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிக்கான ஊதியத்தை தேசியப் பாதுகாப்பு நிதியத்திற்கு வழங்கினர்